விவசாயத்தையும் மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் நாட்டில் தொழிலையும் விவசாயத்தையும் மேம்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கப்பல் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் தூத்துக்குடி வ

கடல்சார் வர்த்தகத்தை ஊக்குவிக்க துறைமுகங்களில் உள்ள வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றார் சாகர்மாலா திட்டம் மூலமாக நாட்டிலுள்ள துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

நீர்வழி சுற்றுலா போக்குவரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டனர் முன்னதாக சென்னை கிண்டி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஐஐடியில் எழுபதரை கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் நீர்வழி கடல்சார் தேசிய தொழில்நுட்ப மையத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார்

இதன் ஒருபகுதியாக இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் கப்பல் அமைச்சகத்திற்கு இடையே ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது அமைப்பு மற்றும் அமைப்புசாரா பிரிவுகளின் மேம்பட்ட உற்பத்திக்கு உகந்த சூழலை ஊழியர்களுக்கு ஏற்படுத்தித் தர வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

பணியாளர்களுக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட்டு அதில் முறையான பயிற்சிகள் அளிக்கப்படுவதன் மூலம் மேம்பட்ட பலன்களை எட்ட முடியும் என்றார் உறைக்கும் வர்க்கத்தினரின் நலத்திற்காக தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர்

பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடுகள் நிர்வாகத்திறன் தோல்வி என்று குறிப்பிட்ட குடியரசுத் துணைத் தலைவர் எதிர்காலத்தில் இத்தகைய முறைகேடுகள் நடைபெறா வண்ணம் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார்

ஷரம்பூரீ விருதுகளை சிறந்த பணியாளர்களுக்கும்

தீர செயல்கள் புரிந்தவர்களுக்கும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வழங்கினார் நாகாலாந்து

மேகாலயா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்படும் பிரசார் பாரதியில் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்திற்கான ஜப்பான் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் மாநில அமைச்சர்கள் திரு எம் சி சம்பத் திரு பெஞ்சமின் தலைமயிலான பிரதிநிதிகள் குழுவினர் இன்று ஜப்பான் சென்றுள்ளனர் ஜப்பான் தொழிற்சாலைகளான எமஹா போன்ற தொழில் நிறுவனங்களை பிரதிநிதிக்குழுவினர் பார்வையிட உள்ளனர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ யோக்கோஹோமா ஹமாமட்சு ஆகிய நகரங்களுக்குச் செல்லும் இக்குழுவினர் இருநாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்த ஆலோசனைகளையும் மேற்கொள்கின்றனர் மதுரையில் இன்று நடைபெற்ற தொழில்முனைவோர் சந்திப்பு முகாமை தொடங்கிவைத்துப் பேசிய வருவாய் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இதனைத் தெரிவித்தார் ஜப்பானில் நடைபெறும் கருத்தரங்கில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு சாதகமாக உள்ள சூழல் குறித்தும் வசதிகள் மற்றும் சலுகைகள் குறித்தும் அமைச்சர்கள் முதலீட்டாளர்களிடம் எடுத்துரைக்க உள்ளதாகக் கூறினார்

விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

உலகத்தில் உள்ள அனைத்து ஆய்வறிக்கைகளையும் ஆராய தமிழகத்தில் ஒரு ஆய்வு நுழைவாயில் அமைக்கப்படும் என்றார் ஹாவோர்டு பல்கலைக்கழகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு நமது ஆராய்ச்சிகளை உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் துபாயில் பிரபல திரைப்பட நடிகை பூநீதேவி உயிரிழந்தது விபத்து என அந்நாட்டு மருத்துவக் குழு அளித்துள்ள உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தங்கியிருந்த விடுதியில் உள்ள குளியலறை தொட்டியில் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்நாட்டு அரசு ஸ்ரீதேவியின் இறப்புச் சான்றிதழை வழங்கியுள்ளது அங்குள்ள இந்திய தூதரகம் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அந்நாட்டு அரசின் அனுமதியை பெற்று ஸ்ரீதேவியின் உடலை மும்பை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இவ்வாண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் ப்ளஸ் ஒன்

தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியாமரியம் காதப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கி இம்முகாமை தொடங்கிவைத்தார்

காஞ்சிபுரத்தில் இம்முகாமை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு பொன்னையா பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிவைத்தார்

விடுபட்ட குழந்தைகளுக்கு வரும் ஒன்றாம் தேதி சிறப்பு முகாம் நடத்தப்பட இருப்பதாகவும் கூறினார் திருச்சியில் தூய்மை இந்தியா கணக்கெடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு கே ராஜாமணி நாளை மறுநாள் துவக்கிவைக்கிறார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் திருச்சி கள விளம்பரத்துறையும்